தொடங்கியது

நாடாளுமன்ற விவாதங்களில் அனைத்து கட்சிகளும் பங்கேற்கும் என்று பிரதம் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

முதலமைச்சருடன் பேச்சு நடத்த உள்ளார்கள்

இனி விரிவான செய்திகள் பதினெழாவது மக்களவையின் முதலாவது கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது கூட்டத்துக்கு தற்காலிக சபாநாயகர் டாக்டர் வீரேந்திர குமார் தலைமை வகித்தார் மரபுப்படி முதல் நிகழ்ச்சியாக சில நிமிடங்கள் மௌனம் அனுசிக்கப்பட்டது அதன் பின்னா் உறுப்பினர்கள் தற்காலிக சபாநாயகர் தலைமையில் உறுதிமொழி ஏற்றார்கள் பிரதமரும் அவை முன்னவருமான திரு நரேந்திர மோடி முதலில் பதவியேற்றார் பதவியேற்றப்பின் பதிவேட்டில் கையெழுத்திட்ட அவர் உறுப்பினர்களுக்கு வாழ்த்து கூறினார் பிரதமரை அடுத்து மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அமித் ஷா திரு நிதின் கட்கி திரு சதானந்த கௌடா ஹர்சிம்ரத் கௌர்பாதல் திரு ரவிசங்கள் பிரசாத் திரு சந்தோஷ் கங்வார் உள்ளிட்ட அமைச்சா்களும் உறுப்பினா்களும் பதவியேற்றாா்கள் மாநிலங்களவை வரும் வியாழன் முதல் கூடவிருக்கிறது

முன்னதாக நாடாளுமன்ற மக்களவையின் தற்காலிக சபாநாயகராக இன்று காலை டாக்டர் வீரேந்திர குமார் பொறுப்பேற்றுக் கொண்டார்

நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விவாதங்களில் முழுமையாக பங்கேற்பார்கள் என்று பிரதம் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்தார்

எதிர்கட்சிகள் தங்கள் உறுப்பினர்கள் எண்ணிக்கை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்றும் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்க வேண்டுமென்றும் கூறினாா்

புதிய அவையில் ஏராளமான பெண்கள் உறுப்பினா்களாகி இருப்பது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தாா் நாடாளுமன்றம் கமூகமாக செயல்பட்டால்தான் மக்களுக்கு தேவையானவற்றை நிறைவேற்ற முடியும் என்பது தாம் அனுபவத்தில் கண்ட உண்மை என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறினார் மேற்கு வங்கத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்திவரும் அரசு மருத்துவர்கள் இன்று முதலமைச்சர் செல்வி மம்தா பேனர்ஜியை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளார்கள்

கொல்கத்தாவில் மருத்துவமனையில் நோயாளியின் உறவினா்களால் இரண்டு டாக்டர்கள் தாக்கப்பட்டு காயமடைந்ததை அடுத்து இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து ஒருவாரமாக வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது இதையொட்டி நாடு முழுவதும் இன்று ஒருநாள் வேலைநிறுத்தத்துக்கு இந்திய மருத்துவர்கள் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது இந்த வேலைநிறுத்தத்தில் அத்தியாவசிய பணிகளில் இல்லாத கமார் மூன்றரை வட்சம் டாக்டர்கள் பங்கேற்பார்கள் என்று இந்திய மருத்துவ கவுன்சில் தெரிவித்துள்ளது

காஷ்மீர் பிரிவிளைவாத தலைவர்கள் வெளிநாடுகளிலிருந்து பணம் பெற்று சுய லாபத்திற்கு பயன்படுத்துவதாக தேசிய புலனாய்வு அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது ஹுரியத் மாநாடு மற்றும் இதர பிரிவினை வாத அமைப்புகளின் முக்கிய தலைவர்களிடம் விசாரணை நடத்தியபோது அவர்கள் பாகிஸ்தானிலிருந்து நிதியுதவி பெறுவதை ஒப்புக்கொண்டனர் என்றும் என் ஐ ஏ தெரிவித்துள்ளது இது தொடர்பாக என் ஐ ஏ நேற்று வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் டக்தரன் ஈ மில்லத் அமைப்பிள் தலைவர் அசியா அந்தராபியின் மகன் ஜாகூர் மலேசியாவில் படிப்பதற்கு ஏற்படும் செலவுகள் குறித்து அவரிடம் விசாரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது ஏற்கனவே அசியா அன்ராபின் மகன் வங்கி கணக்குகளில் வந் துள்ள பணம் குறித்து வங்கி அதிகாரிகளிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக என் ஐ ஏ தெரிவித்துள்ளது மற்றொரு பிரிவினைவாத தலைவா் திரு சபீர் ஷாவிடம் அவா் நடத்தும் தொழில்கள் பற்றி என் ஐ ஏ விசாரனை நடத்தியது பாகிஸ்தாளிலிருந்து நிதியுதவி பெற்று அவா் நடத்துவதாக கருதப்படும் பகல்காம் ஹோட்டல் உள்ளிட்ட அவரது வர்த்தக நிறுவனங்கள் பற்றி கேள்வி எழுப்பபட்டது

ஜம்மு கஷ்மீர் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லைகட்டுபாட்டு கோட்டு பகுதியில் இந்திய ரானுவ நிலைகள் மீது பாகிஸ்தான் துருப்புகள் நேற்று மாலை துப்பாக்கி சூடு நடத்தினர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி அவர்கள் தாக்கியதால் இந்திய படை வீரர்கள் பதிலுக்கு தாக்குதல் கொடுத்தனர் வாயு புயல் வலுவிழந்ததால் பருவ மழை தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கேரளாவில் கடந்த மாதம் எட்டாம் தேதி தொடங்கிய பருவ மழையின் தாக்கம் வாயு புயலால் பாதிக்கப்பட்டது

இதன் காரணமாக பருவ மழை தீவிரம் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

ஒடிசா மாநிலம் பூரியில் ஜக்நாத பெருமான் இன்று புனித நீராடியதை லட்சக்கணக்கான பக்தங்கள் தரிசித்தார்கள் தேவஸ்நான பூர்ணிமா தினமான இன்று அவர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட போது பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அவரை வழிபட்டார்கள் இன்று தேவஸ்நான பூர்ணிமா தினத்தில் தொடங்கும் இந்த விழா ஒரு மாத காலம் நடைபெறுகிறது இன்று உலக வறட்சி ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது பாலைவனமாகி வறட்சியை சந்திக்கும் சூழ்நிலையில் இருந்து இந்த பூமியை காப்பதற்காக் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆண்டுதோறும் இந்தநாள் கடைபிடிக்கப்படுகிறது எதிர்காலத்தை ஒன்றாக இணைந்து ஏற்றம் பெற செய்வோம் என்பது இந்தாண்டின் முழக்கமாக வைக்கப்பட்டுள்ளது இதையொட்டி ஐநா தலைமை இயக்குநர் திரு அண்டோனியோ குட்ரஸ் வெளியிட்ட செய்தியில் உலகம் பாலைவனமாகி வருவது கோடி கணக்காண மக்களுக்கு குறிப்பாக பெண்கள் மற்றம் குழந்தைகளுக்கு ஆபத்தை விளைவிக்கிறது என்று கூறியிருக்கிறார்

மத்திய கற்றுசூழல் வளங்கள் மற்றும் பருவநிலை மாற்ற துறை அமை்சசா் திரு பிரகாஷ் ஜவுடேகா் வெளியிட்டுள்ள செய்தியில் நாம் வாழும் இந்த பூமியை வளமாக்கத் தேவையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்